கட்டமைப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார்

தமிழகம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

பயிர்க்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார்

உதயகுமார் தெரிவித்துள்ளார் நேர்மையாக வரி செலுத்தவோரை கௌரவிக்கும் வகையில் வெளிப்படையான வரி கட்டமைப்புத் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் கடந்த சில ஆண்டுகளாக மத்திய அரசு வரிவிதிப்பில் சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருவதோடு வரி விகிதங்களையும் குறைத்து வருகிறது மேலும் வருமான வரி உட்பட பல்வேறு வரிகள் தொடர்பான கணக்குகளை தாக்கல் செய்வதை எளிதாக்கி வருகிறது வரி செலுத்துவோர் மற்றும் நேரடி வரிகள் வாரியத்தின் பல்வேறு துறைகளுக்கு இடையே உள்ள தகவல் பரிமாற்றத்தையும் மின்னனு முறையில் மாற்றியமைத்துள்ளதோடு ஏற்கனவே வரி செலுத்துவோர் எதிர்கொண்ட பல்வேறு சிரமங்களுக்கும் தீர்வு கண்டுள்ளது இதன் தொடர்ச்சியாக வரி செலுத்துவதில் வெளிப்படைத் தன்மையை உருவாக்கும் நோக்கில் புதிய கட்டமைப்புத் திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நிதித்துறை இணையமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் உட்பட பலர் கலந்து கொள்கின்றனர் தமிழகம் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் முன்னோடி மாநிலமாக திகழ்வதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

உடல் உறுப்பு தாளம் மற்றும் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் தொடர்ந்து ஐந்தாவது முறையாக தமிழகம் முதலிடம் வகித்து வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் அதற்காக மத்திய அரசு விருதுகளை பெற்றுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார்

மூளைத் தண்டு மரணத்தின் மூலம் பெறப்படும் உறுப்புகளை வீணாக்காமல் மருத்துவ காரணங்களுக்காக பயன்படுத்த இயலாத உறப்புகள் தவிர மற்ற அனைத்தையும் மரணத் தருவாயில் இருக்கும் நோயாளிகளுக்கு பயன்படுத்துவதிலும் சர்வதேச அளவை விடவும் தமிழகம் முதன்மையான இடத்தில் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் எனவே உடல் உறுப்பு தானத்தின் உள்ளதத்தை கருத்தில் கொண்டு மக்கள் அனைவரும் உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார்

செல்லூர் ராஜூ தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

இதனையடுத்து

உதயகுமார் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

செகண்ட்ஸ் தென்மேற்குப் பருவமழையால் ஏற்படும் பாதிப்புகளை மாநில அரசு உன்னிப்பாக கண்காணித்து உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சண்முகம் தெரிவித்துள்ளார் செங்கற்பட்டு மாவட்டம் மறைமலைநகரில் இந்நோய்த் தொற்று தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து உயரதிகாரிகளுடன் நேற்று ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்

நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் இந்திய சாலை பாதுகாப்பு மதிப்பீட்டுத் திட்டத்தின்கீழ் இப்பணிகள் நடைபெறுவதாக நேற்று புதுதில்லியிலிருந்து காணொலிக் காட்சி வாயிலாக நடைபெற்ற கருத்தரங்கம் ஒன்றில் பேசுகையில் அவர் கூறினார் சிறந்த சாலை கட்டமைப்பும் சாலை பாதுகாப்பு குறித்த பொதுமக்களின் விழிப்புணர்வும் மேம்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார்

கேரள மாநிலம் மூணாறு ராஜமலையில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை அம்மாநில முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் இன்று நேரில் ஆய்வு செய்கிறார்

நாளை மறநாள் குதந்திர தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு

சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தலைமைச் செயலகத்தில் நடைபெறவுள்ள சுதந்திர தின விழா தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படவுள்ளதால் பொதுமக்கள் அந்நிகழ்ச்சியை காண நேரில் வரவேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னை மற்றம் புறநகர் பகுதியில் வாளம் பொதுவாக மேகமுட்டத்தடன் காணப்படும் என்றம் நகரின் சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது தென்தமிழகத்தின் கடலோரப் பகுதியில் குளச்சல் முதல் தனுஷ்கோடி வரை இன்று கடலலைகள் இரண்டரை முதல் மூன்றரை மீட்டர் உயரம் வரை எழும்பக்கூடும் என்பதால் மீனவர்கள் அந்தப் பகுதிக்கு மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்

காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான திரு ராஜீவ் தியாகி மாரடைப்பால் காஸியாபாதில் நேற்று காலமானார் ஜம்மு காஷ்மீர் யூளியன் பிரதேசத்திற்கு உட்பட்ட நவ்ஷெரா பகுதியில் பாகிஸ்தான் துருப்புகள் நேற்றிரவு சண்டை நிறுத்தத்தை மீறி தாக்குதல் நடத்தின

ஸ்ரீபாத் நாயக் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளார்

மஹாராஷ்ட்ரா மாநிலம் கோண்டியா மாவட்டத்தில் நக்ஸல் தீவிரவாதிகள் மறைத்து வைத்திருந்த வெடிமருந்துகளை காவல்துறையினர் கண்டெடுத்துள்ளனர் நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மழையால் பாதிக்கப்பட்டு அரசு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களை மாவட்ட ஆட்சியர் திருமதி இன்னசென்ட் திவ்யா நேற்று பார்வையிட்டு அவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் தரம் குறித்து ஆய்வு செய்தார் சென்னை மெட்ரோ ரயில் நிலையங்களில் பொதுமக்கள் தங்களது வாகனங்களை கட்டண அடிப்படையில் நிறுத்திக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அந்த நிர்வாகம் தெரிவித்துள்ளது சிறந்த புலனாய்வுக்கான மத்திய உள்துறை அமைச்சரின் விருதுக்கு சென்னை சிபிஐ ஊழல் தடுப்புப் பிரிவு ஆய்வாளர் திருமதி

செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரோட்டோ நியூஸ் சென்னை என்ற யு டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்